தமிழகத்தில் தேனி நீங்கலாக இதர மக்களவை தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது

மக்களவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றுள்ளது

மறைந்த பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சிப் பொறுப்பை ஏற்கவுள்ள பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார்

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காந்தி நகர் தொகுதியில் ஐந்து வட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்

தொகுதிகளில் போட்டயிட்ட காங்கிரஸ் இரண்டு தலைர் திரு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றார் அமேதி தொகுதியில் தோல்வி அடைந்தார் அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி வெற்றி பெற்றார் தமிழகத்தில் தேனி நீங்கலாக இதர மக்களவை தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர்

அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆதரவிலான சுயேச்சை வேட்பாளர்கள் அனைவரும் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தவில் அவரது ஆதரவிலான வேட்பாள்கள் பல தொகுதிகளில் நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களைவிட குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளனர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் வறுமையை அகற்றுவதற்காகவும் தொடர்ந்து பணியாற்றப்போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவை தேர்த்லில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து புதுதில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அவர் உரையாற்றினார் தம் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்க உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு மக்கள் ஆதரவு அளித்திருப்பதாக அவர் கூறினார் இது தமக்கு கிடைத்த வெற்றி அல்ல என்றும் மக்களின் எதிர்பார்ப்பிற்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த வெற்றி என்று அவர் குறிப்பிட்டார் அனைவரையும் ஒருங்கிணைத்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்று அவர் கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமது அரசுக்கு எதிராக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்களையும் தெரிவிக்க இயலவில்லை என்றம் திரு நரேந்திர மோடி கூறினார் முன்னதாக கட்சி தலைமையகத்திற்கு வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொண்டர்கள் மலர் தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் பிஜேபி பெற்றுள்ள வெற்றியை ஏற்றுக் கொள்வதாக காங்கிரஸ் தலைர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் பிஜேபி பெற்றுள்ள வெற்றிக்காக பிரதம் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துக்கொள்வதாகவும் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் கட்சியின் தோல்விக்கான காரணங்களை உயா்நிலைக்குழு ஆராயும் என்றும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டாள் சுட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் பெரும்பான்மையை இடைத்தேர்தல் முடிவுகள் உறுதி செய்திருப்பதாக அக்கட்சி கூறியுள்ளது இதுதொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர் செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளனர் தங்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் அஇஅதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒரணியில் திரண்டு ஒற்றுமையாக உழைக்க வேண்டிய தருணம் இது என்று அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர் மக்களவை தேர்தலில் உலகமே வியந்து பாராட்டும் வண்ணம் பிரதமர் திரு நரேந்திர மோதிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர் தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் திமுகவிற்கு அமோக வெற்றியை அளித்துள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் திமுகவிற்கு வெற்றி கிடைத்திருப்பதாக கூறினார் முன்னதாக தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று திரு ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியை தக்கவைத்துக்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோதிக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் வாழ்த்து தெரிவித்துக்கொள்வதாக பாடம் க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கவில்லை என்றபோதிலும் இடைத்தேர்தலில் கிடைத்த வெற்றி மாநிலத்தில் ஆட்சியை தனிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து நடத்திட வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களவை தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை உணர்த்தி இருப்பதாக த மா கா தலைவர் திரு ஐி கே வாசன் கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனிப்பெரும்பான்மையுடன் பிஜேபி ஆட்சிப்பொறுப்பை ஏற்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்

ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் ஏழு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது

சீனாவுடனான வர்த்தக பேச்சுக்களில் தொலைத்தொடர்பு குறித்த அம்சங்களும் இடம்பெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது கிழக்கு ஆசியாவில் உள்ள தங்கள் நாட்டு படைகளுக்கு ஆதரவாக கூடுதல் வீரர்களை அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணையதள சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான காப்பீட்டு தொகையை அதிகரிக்க உத்தரவிடகோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தருக்கியில் நடைபெற்றுவரும் உலக கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் பங்கேற்க உள்ளது